தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களின் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

சியோலில் இந்திய கொரிய வர்த்தக கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய இந்தியாவின் பொருளாதார அடித்தளம் வலுவாக இருப்பதே இதற்கு அவர் காரணம் என்றார்

வளர்ச்சியை முன்னேடுத்துச்செல்லும் நம் நாட்டுடன் அதே எண்ணம் கொண்ட பங்குதாரர் நாடுகள் தேவை என்றும் தென்கொரியா இயற்கையாகவே இந்தியாவின் பங்குதாரர் நாடாகும் என்றும் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக பிரதமர் சியோலில் இந்திய கொரிய ஸ்டாட் அப் மையத்தை துவக்கிவைத்தார்

நாள் தென்கொரியா பயணத்தின் ஒரு பகுதியாக முன்னதாக இரண்டு சியோல் சென்ற பிரதமருக்கு இன்றுகாலை சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது

சென்னையில் தக்ஷண பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களின் ஒருபகுதியாக மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலையை அவர் அங்கு திறந்துவைக்கிறார் இந்நிகழ்ச்சிகளுக்கு பின்னர் இன்று ஆளுநர் மாளிகையில் தங்கும் குடியரசுத்தலைவர் நாளை ஆந்திர மாநிலம் நெல்லூர் சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் குடியரசுத்தலைவரின் வருகையை ஒட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

கோவா பனாஜியில் நாட்டின் முதலாவது அதி நவீன கடலோர காவல் ரோந்து கப்பலை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் நாட்டின் அனைத்து தளவாட உற்பத்தி மையங்களும் சர்வதேச தரத்துடன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் நவீன கடல் ரோந்து கப்பல்களுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறிய அவர் பொதுத்துறை பாதுகாப்பு நிறுவனங்களின் மேலாண்மை தலைவர்கள் இத்தகைய வாய்ப்புகளை சந்தைப்படுத்தும் வகையில் தரமான உற்பத்தி பொருட்களை உருவாக்கி அவற்றை சந்தை படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் இந்தியாவில் தயாரிப்பதோடு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியையும் பிரதமா் விரும்புவதாகவும் இந்திய நாடு மிகப்பெரிய உற்பத்தி தளமாக உருவெடுக்க வேண்டும் என்று பிரதமர் எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த அதி நவீன ரோந்து கப்பல் நவீன தொலை உணர்வு கருவிகளுடன் இலகு ரக ஹெலிகாப்டரை இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது

ஆந்திர மாநிலம் நெல்லூரில் புதிய பண்பலை வானொலி நிலையத்தை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் மக்களின் நண்பனாக வானொலி தொடர்ந்து நிருபித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமைதியான இனிமையான தூய்மையான பொழுது போக்கை வானொலி வழங்கும் அதே வேளையில் திடமான நேர்மையான செய்திகளோடு வளமான ஆய்வுகளையும் படைத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

இதில் ஜெர்மனி இஸ்ரேல் இங்கிலாந்து உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து கலந்துகொண்டுள்ள போட்டியாளர்கள் தயாரித்த ஆளில்லா விமானங்கள் பங்கேற்க உள்ளன

பாரம்பரிய கலாச்சாரத்தை பரவலாக்கவும் பாதுகாத்து பராமரிக்கவும் ஆண்டுதோறும் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது உள்நாட்டு மொழிகளில் வளர்ச்சி அமைதி இணக்கம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு டிவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் அனைவரும் தத்தம் தாய்மொழியிலேயே பேசுவதன் மூலம் மொழியை வளப்படுத்த முடியும் என்றார் நமது உணர்வுகளை வெளிக்கொணர்வதில் தாய்மொழியின் பங்கை அவர் எடுத்துரைத்தார் ஒரு மொழி அருகுவது கலாச்சார சிதைவு என்று அவர் சுட்டிக்காட்டினார்

உலக தாய்மொழி தினத்தில் தமிழ்மொழியை பாதுகாத்து வளர்த்திட அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கடசெல்லி பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளிகளில் மிக விரைவிலேயே விளையாட்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார்

மேலும் மின் தட்டுப்பாடின்றி விவசாயிகளும் தங்களது பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றார் அன்பழகன் தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களின் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

பேல் போர் விமான பேர ஒப்பந்தம் தொடா்பான தீர்ப்பை மறு பரீசீலனை செய்ய தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது